விண்ணப்பங்கள் பெறப்படுவதாக அஇஅதிமுக திமுக காங்கிரஸ் கட்சிகள் தெரிவித்துள்ளன

திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் சுமார் ஒன்றரை கோடி குடும்பத்தினர் பயன்பெறுவதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

முன்னேறியுள்ளார்

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா இடைத்தேர்தல் அட்டவணையை வெளியிட்டார்

அதற்கு மறுநாள் மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் மனுக்களை விலக்கிக் கொள்ள அடுத்த மாதம் மூன்றாம் தேதி கடைசி நாளாகும்

புதுச்சேரி சட்டப்பேரவையில் காலியாக உள்ள காமராஜ் நகர் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத் தேர்தலும் இதே தேதியில் நடைபெறும் இடைத்தோ்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் தோ்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வருவதாக திரு சுனில் அரோரா தெரிவித்தாா் அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிளாஸ்டிக் இல்லா பொருட்களை பயன்படுத்த வேண்டுமென்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தாா் இந்த இரண்டு தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சாா்பில் போட்டியிட விரும்புகின்றவா்களுக்கான விண்ணப்பங்கள் நாளையும் நாளை மறுநாளும் வழங்கப்படும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது இடைத்தோ்தல் நடைபெறவுள்ள நாங்குநேரி தொகுதியில் காங்கிரஸும் விக்ரவாண்டி தொகுதியில் திமுக வும் போட்டியிடும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளாா் விக்ரவாண்டி தொகுதிக்கான திமுக தேர்தல் விருப்பமனு நாளை விநியோகிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாங்குநேரி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சாா்பில் விருப்பமனு நாளை மறுநாள் பெறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாங்குனேரி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் நடத்தும் அலுவலராக மாவட்ட வழங்கல் அலுவலர் திரு நடேசன் செயல்படுவார் என மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் தெரிவித்துள்ளார்

புவனேஸ்வரில் செய்தியாளா்களிடம் பேசிய அவர் சந்திரயான் இரண்டின் ஆர்பிட்டர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகக் கூறினாா் விக்ரம் லேண்டருடன் தகவல் தொடர்பை ஏற்படுத்த இயலவில்லை என்று குறிப்பிட்ட அவர் இதற்கான காரணம் குறித்து ஆராய கல்வியாளர்கள் மற்றும் இஸ்ரோ நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தாா் நிலவுக்கு மனிதனை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் திரு சிவன் கூறினார் இந்தியா மிகுந்த கலாச்சாரப் பாரம்பரியம் கொண்ட நாடு என்றும் இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது என்றும் ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று சரஸ்வதி புரஸ்காரம் விருதை நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் திருமதி வைஜெயந்தி மாலா பாலிக்கு வழங்கிப் பேசிய அவர் இசை நடனம் இலக்கியம் சிற்பம் ஒவியம் கைவினைத் தொழில் போன்ற நுண்கலைகள் சிறப்புற்றுத் திகழும் தேசமாக இந்தியா உள்ளது என்றார் இவற்றுள் நடனமானது உடல் மனது மற்றும் உணர்வுகளின் கொண்டாட்டமாகத் திகழ்கிறது என்றும் ஆளுநர் தெரிவித்தார் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்தபோது படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த ஏழு மீனவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில்நாகப்பட்டினம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் உயிரிழந்ததை அறிந்து தாம் வேதனை அடைந்ததாகக் குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டத்துடன் தமிழக முதலமைச்சரின் விரிவான மருத்துவக் காப்பீட்டுத் திட்டம் இணைக்கப்பட்டு ஒராண்டு நிறைவடைந்ததையொட்டி சென்னையில் இன்று விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது பெசன்ட்நகர் கடற்கரையில் மருத்துவ மாணவ மாணவியர் பங்கேற்ற இந்த நடைபயணத்தை மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் தொடங்கிவைத்தார்

விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக் கல்லூரியில் புதிய வகுப்பறை கட்டங்களைத் திறந்துவைத்துப் பேசிய அவர் தமிழகத்தில் தற்போது புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார் நாட்டிலேயே தமிழகம் கல்வியில் புரட்சி செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரை அடுத்த வெள்ளங்குழியைச் சேர்ந்த திவான் முஜிபூரின் வீடு மற்றும் புளியங்குடியில் உள்ள மைதீன் என்பரது கடையில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று சோதனை மேற்கொண்டனர் தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புகளுடன் இவர்களுக்கு தொடர்பு இருப்பதாகக் கிடைத்தத் தகவலின்பேரில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது சர்வதேச கடற்கரை தூய்மைப்படுத்தும் தினத்தையொட்டி இந்திய கடலோர காவல்படையின் கிழக்குப் பிரிவு சார்பில் சென்னை பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் இன்று மாபெரும் தூய்மைப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது தன்னார்வலர்கள் தேசிய மாணவர் படையினர் நாட்டு நலப்பணித் திட்ட மாணவர்கள் மற்றும் பல்வேறு இளைஞர் அமைப்பினர் பங்கேற்று குப்பைகளை அகற்றினர்

மாவட்டச்செய்திகள் தொழிலாளர் ஓய்வூதியம் பெறுவோர் தங்களது மின்னனு உயிர்வாழ் சான்றிதழை புதுப்பித்துக் கொள்ளுமாறு தொழிலாளர் வருங்கால வைப்புநிதி மதுரை மண்டல ஆணையர் திரு விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்புத் துறை மகளிர் திட்டம் மற்றும் ஸ்ரீசங்கரா அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்திய மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் பயிற்சி ஆள்சேர்ப்பு முகாம் ஏனாத்தூரில் இன்று நடைபெற்றது தேசிய ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு சேலத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் அங்கன்வாடி பணியாளர்கள் பங்கேற்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் விளையாட்டுச்செய்திகள் உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியின் இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் தீபக் புனியா முன்னேறியுள்ளார் கசகஸ்தானின் நூர்சுல்தால் நகரில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் அவர் சுவிட்சர்லாந்தின் ஸ்டீஃபன் ரேமுத் ஐ வீழ்த்தினார் இந்தப் போட்டியின் அரையிறதிக்கு முன்னேறியதன் மூலம் தீபக் புனியா ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றார் நாளை நடைபெறும் இறுதியாட்டத்தில் அவர் ஈரானின் ஹசன் யஸ்தானியை எதிர்கொள்கிறார் மற்றொரு அரையிறுதியில் இந்தியாவின் ராகுல் அவாரே ஜார்ஜியா வீரரிடம் பெற்றி வாய்ப்பை இழந்தார்